திட்டத்தைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தார்

எஸ்டி செய்துபிறப்பித்தஉத்தரவைஉச்சநீதிமன்றம் திரும்பப்பெற்றுள்ளது

சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறஉள்ளவிக்ரவாண்டி நாங்குநேரிதொகுதியில் வேட்பு மனுக்கள் பரிசீலனை இன்றுநடைபெற்றது

மறுவாக்குஎண்ணிக்கைநடத்தசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனிவிரிவானசெய்திகள் கழிவுநீரைமறுகழற்சிசெய்துபயன்படுத்தினால் பல்வேறுதேவைகளுக்கானநன்னீர் தேவை பூர்த்திசெய்யப்படுவதுடன் பாதகாக்க சுற்றுச்சூழலையும் முடியும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

மறுசுழற்சிசெய்யப்பட்டதண்ணீரைமரங்களுக்குபாய்ச்சவும் ஏரிகளில் தேக்கிவைத்துநிலத்தடிநீர் செறிவூட்டப்படுவதைஅமெரிக்காபோன்றநாடுகளில் தாம் நேரில் பார்த்ததாகவும் அதனைதமிழகத்திலும் செயல்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சென்னைமாநகரமக்களுக்குநாள் ஒன்றுக்குதேவைப்படும் நீரைவறட்சிக் காலங்களிலும் தடையின்றிவழங்குவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாககூறினார்

முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசியதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் நவீனஉலகில் வணிகநிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் அதிகஅளவு நீரைபயன்படுத்துவதாகவும் இந்ததிட்டத்தின் மூலம் அவர்களுக்குதேவைப்படும் நன்னீரைபோதியஅளவில் வழங்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் மறைந்தமுதலமைச்சர் தமிழகத்தில் ஜெயலலதாவால் தொடங்கப்பட்ட இந்ததிட்டங நாட்டிற்கேமுன்னோடியாகஉள்ளதாகவும் அவர் கூறினார்

சிறப்பு பேருந்துகள் சென்னையில் மாதவரம் கேகேநகர் தாம்பரம் பூந்தமல்லிமற்றும் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சாதிதொடர்பாகஎழுந்துள்ளபிரச்சினைஅல்லஎன்றும் தனிப்பட்டமனிதர்கள் இதனைசரியாககையாளாதகாரணத்தினால் தான் பிரச்சினைகள் எழுவதாகவும் நீதிபதிகள் தங்களதஉத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர்

சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறஉள்ள நாங்குநேரிமற்றும் விக்கிரவாண்டிதொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்டவேட்பு மனுக்கள் மீதானபரிசீலனை இன்றுநடைபெற்றது

இடைத்தேர்தல் நடைபெறஉள்ள இரு சட்டமன்றதொகுதிகளிலும் நாளைமறுதினம் வரைவேட்பு மறுக்களைதிரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் அதன் பின்னர் இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

தமிழகத்தில் வாக்காளர்கள் தங்களைப் பற்றியவிவரங்களைவாக்காளர் பட்டியலில் சரிபார்த்துக் கொள்வதற்கானகாலஅவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது

கிராமப்புற கைவிளைஞர்களால் தயாரிக்கப்படும் பொருட்களைவாங்கிபயன்படுத்திஅவர்களின் வாழ்வு சிறக்கபொதுமக்கள் உதவிடவேண்டும் என்றுதிருஎடப்பாடிபழனிசாமிகேட்டுக்கொண்டுள்ளார்

அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் திரைப்படத் துறையைச் சேர்ந்தகலைஞர்களும் ரசிகர்களும் அவரதுஉருவச்சிலைக்குமலர்தூவிமரியாதைசெலுத்தினர் தமிழைமத்தியில் ஆட்சிமொழியாகஅறிவித்து நடைமுறைப்படுத்தவேண்டும் என்றுதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

தமிழின் தொன்மைகுறித்தபிரதமரின் கருத்துகளைவரவேற்பதாகதெரிவித்துள்ளதிரு ஸ்டாலின் சென்னைஉயர்நீதிமன்றத்தில் தமிழைவழக்காடுமொழியாகஅறிவிக்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டுள்ளாா் மாவட்டசெய்திகள் நாமக்கல்லில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற ஆயுஷ்மான் பாரத் மற்றும் முதலமைச்சரின் விரிவானமருத்துவக் காப்பீட்டுத் திட்டவிழிப்புணர்வு பேரணி இன்றுநடைபெற்றது